இறுதிகட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர்

கொள்ளும் என்று தேமுதிக பொருளாளா் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறாா்

தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

கோவையில் நடைபெறும் இளையோர் தேசிய கூடைப்பந்து போட்டியில் தமிழக அணி முதல் வெற்றியை பெற்றுள்ளது

இதையடுத்து அந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவா்கள் இறுதிகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

கடந்த செவ்வாய்க்கிழமை கொல்கத்தாவில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கலந்துகொண்ட பேரணியில் திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பிஜேபி கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணைத்தேர்தல் ஆணையர் திரு சந்திரபூஷன் குமார் கூறினார்

கொல்கத்தா வன்முறையில் சமூக சீாத்திருத்தவாதியாள ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர் சிலை சேதப்படுத்தப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையம் ஆழ்ந்த கவலையை தெரிவித்தகொள்வதாகவும் அவர் கூறினாா் மேற்குவங்க மாநிலத்தில் மக்களிடையே பிஜேபி க்கு அதிகரித்துவரும் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி வன்முறையை தூண்டிவிடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டியிருக்கிறார்

நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய அண்டை நபர்கள் கண்டுப்பிடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அதே நேரத்தில் அகதிகளாக வந்த அனைத்து சிறபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மிகப்பெரிய தொழிலதிபர்களின் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்த மத்திய அரசு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் பஞ்சாப் மாநிலம் ஃபரித்கோட்டில் நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியபோது இதனை அவர் தெரிவித்தார் மத்தியபிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன என்றும் அவா் கூறினாா் முன்னதாக லூதியானாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலில் வேலையின்மை விவசாயிகள் பிரச்சினை தொழில் துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினை ஆகியவை பெரும் விவாதமாக மாறியதாக தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறா் திருப்பரங்குன்றம் சுட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதித்து நேற்று பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் சுகாதார சீர்கேடு காரணமாக டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்களால் மக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறினார் மதுரை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட வில்லாப்புரம் அனுபானடி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பாதாள சாக்கடை சாலை வசதி ஆகியவை செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார் மதுரை மல்லிகை பூவிற்கு நியாயமான விலை உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்று தமிழகத்தில் உள்ள ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என்று தேமுதிக பொருளாளா் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறாா் அரவக்குறிச்சியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதித்து நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக அரசு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறினார் திமுக ஆட்சியில் மின்வெட்டு இருந்ததாகவும் அந்த நிலையை மாற்றி மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய அரசு அஇஅதிமுக அரசு என்றும் அவர் தெரிவித்தார்

ஒட்டப்பிடாரத்தில் நேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் குளங்கள் ளிகள் ஆகியவற்றை தூர்வாராமல் தூர்வாரியதாக கணக்கு எழுதப்பட்டு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம்சாட்டனா் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்கள் அனைத்தையும் மவுனமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அஇஅதிமுக அரசு உள்ளதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக அரசு மத்திய அரசுடன் போராடி மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவா் திரு ஜி கே வாசன் கூறியிருக்கிறாா் ஒட்டப்பிடாரம் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து நேற்று தாளமுத்து நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் விவசாயிகள் தொழிலாளர்கள் பிற்படுத்தப்பட்டோர் உட்பட அனைத்துத்தரப்பினரின் நலன்களை பாதுகாக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று கூறினார் மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் மாநிலத்தில் அஇஅதிமுக அரசு தொடர்வது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் புதிய அரசு அமைவது உறுதி என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாா் ஒட்டப்பிடாரத்தில் நேற்று திமுக வேட்பாளரை ஆதித்து பிரச்சாரம் செய்த அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் பல வரி விகிதங்களைக் கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஒரே வரிவிகிதமாக மாற்றப்படும் என்று கூறினார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கமாட்டோம் என்று புதுச்சேரி அரசு கூறிவிட்டதாகவும் ஆனால் தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசு இதுகுறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் காவிரி ஆணையத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறையை போக்கவும் குறுவை பாசனத்தின் தேவைய கருத்தில் கொண்டும் கா்நாடகாவிலிருந்து தண்ணீரை பெறும்வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளாா்

தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

இதற்கிடையே உதகமண்டலம் சுற்றுப்புறப் பகுதிகளில் நேற்று பிற்பகல் பலத்த மழை பெய்தது இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம் கடத்தூர் ஆகிய பகுதிகளில் கனமழையுடன் சூறைக்காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன உதகமண்டலத்தில் வருடாந்திர மலர் கண்காட்சியை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் நாளை திறந்துவைக்கிறார் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வண்ண வில்லியம் மலர்களால் நாடாளுமன்ற கட்டடம் உருவாக்கப்பட்டுள்ளது மலர் காட்சியை காணஏதுவாக நாளை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏராளமான கற்றவாப் பயணிகள் மலர் காட்சியை காண வருவார்கள் என்பதால் கோவை திருப்பூர் மாவட்டங்களிலிருந்து காவல்கள் வரவழைக்கப்பட்டு பாதகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இருவரி செய்திகள் அமெிக்கா உடன் ஈரான் விரைவில் பேச்சுக்கள் நடத்த முன்வரும் என்று அமெிக்க அதிபா டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஈராக்கில் அவசர பணிகள் தவிர மற்றப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கா்கள் அனைவரும் வெளியேறுமாறு அமெரிக்க அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய திரைப்பட பிரிவை மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை செயல் திரு அமித் காரே நேற்று தொடங்கி வைத்தாா்

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு உதவிகளை செய்ய பல சா்வதேச அமைப்புகள் முன்வந்துள்ளன

சிலை கடத்தல் வழக்கில் தம்மிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பாஸ்போா்ட் ஐ திரும்ப தரக்கூறி தொழிலதிபர் திரு ரன்வீர் ஷா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது